ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மீட்கப்பட உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கா் தெரிவித்துள்ளாா்

இலங்கை அமைச்சரும் சிலோன் தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருமான ஆறுமுகன் தொண்டமான் காலமானார்

சென்னையில் நேற்று நோய்த்தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார் மருத்துவ பரிசோதனைகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய உத்திகள் மருத்துவ சிகிச்சை வழிமுறைகள் உயிரிழப்புகளை தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சை முறைகள் குறித்த நோய்த்தொற்றால் எளிதில் பாதிக்கக்கூடியவர்களை கண்டறிந்து அவர்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் தேவைக்கேற்ப மருத்துவ கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல் போன்ற வழிமுறைகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த கூட்டத்தில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாள் திரு சண்முகம் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலா டாக்டர் பீலா ராஜேஷ் மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் ஜெனீவாவில் இருந்து உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கவுன்சில் விஞ்ஞானி டாக்டர் பிரதீப் கௌர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் தொற்று உறுதியானதாக அரசு கூறியுள்ளது

சின்னத்திரை படப்படிப்புச் சங்க பிரதிநிதிகள் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சும்மேளனத்தின் பிரதிநிதிகள் நேற்று சென்னையில் மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூவை சந்தித்து

இக்கோரிக்கையினை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாக அவர்களிடம் அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

செல்லூர் ராஜூ கூறியுள்ளார்

விவசாயிகள் வியாபாரிகள் கந்துவட்டி கொடுமையிலிருந்து விடுபட கூட்டுறவு வங்கிகள் தாராளமாக கடன் வழங்கி வருவதாகவும் அமைச்சர் கூறினார்

தமிழகம் முழுவதும் ப்ளஸ் டூ விடைத்தாள் திருத்தும் பணி இன்று தொடங்குகிறது

விடைத்தாள் திருத்தும் மையங்களில் கிருமிநாசினி தெளிக்க வேண்டும் ஆசிரியர்கள் முகக்கவசம் அணிய வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது காசநோய் தொழுநோய் நீரிழிவு உள்ளிட்ட தொற்று அல்லா நோய்களை குணப்படுத்தும் சுகாதாரத் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை செயலா் திருமதி ப்ரித்தி சுதன் சில மாநிலங்களின் தலைமைச் செயலா்கள் மற்றும் சுகாதாரத்துறை செயல்களுடன் நேற்று காணொலி காட்சி வாயிலாக நடத்திய கலந்துரையாடலின் போது இதனை அவர் தெரிவித்தார்

தனிமைப்படுத்தப்படும் பகுதிகளில் நடமாடும் மருத்துவ நிலையங்களை ஏற்படுத்தலாம் என்றும்

எளிதாக நோய்த்தொற்றக் கூடிய கா்ப்பிணி பெண்கள் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மூத்த குடிமக்கள் ஆகியோரது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டார் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அரசு பரிந்துரைத்துள்ள ஊட்டச்சத்து உணவு கிடைப்பதை உறுதிபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அத்துறையின் உயரதிகாரி இது உலகிலேயே மிக குறைவான விகிதம் என்று கூறினார் ஏற்கனவே இறப்பு விகிதம் மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் விழுக்காடாக இருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

ஒன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது என்றும் இது கடந்த மார்ச் மாதம் ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார்

ஹைட்ராக்சிகுளோரோகுயின் மாத்திரைகளை பயன்படுத்துவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு மலேரியாவுக்கு எதிராக இந்த மருந்தை உலக நாடுகள் பரவலாக பயன்படுத்துவதாகவும் மருத்துவரின் கண்காணிப்பின்கீழ் இந்த மருந்தை தடுப்பு நடவடிக்கையாக சோதனை ரீதியில் பயன்படுத்தலாம் என்று மருத்துவ ஆராய்ச்சிக்கழம் பரிந்துரைத்துள்ளதாகவும் அவா் தெரிவித்தாா் இந்தியாவில் இந்த மருந்தை பயன்படுத்திய போது வாந்தி குமட்டல் தவிர எந்தவித பக்கவிளைவுகளும் ஏற்படவில்லை என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறினார்

வெறும் வயிற்றில் இம்முருந்தை உட்கொள்ளக்கூடாது என்றும் உணவோடுதான் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்

ஜெய்சங்கள் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் இத்திட்டம் குறித்து நடவடிக்கைகள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினாா் ஈரானில் சிக்கியுள்ள இந்திய மீனவர்களை மீட்கும் பணி அடுத்தவாரம் தொடங்கும் என்றும் அவர் கூறினார் விமான நிலையங்களில் தனிமைப்படுத்தப்படும் வசதிகளை அதிகரிக்க மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவா் தெரிவித்துள்ளாா் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் நேரடியாக விமான பயணச் சீட்டுக்களை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்றும் திரு ஜெய்சங்கள் கூறியுள்ளார்

அவர்கள் மருத்துவ சோதனைக்குப் பின் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்

கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடியால் கொண்டுவரப்பட்ட நீலப்புரட்சி பொருளாதார புரட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றார் மீன்வளத்துறையில் அதிக வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவது உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிப்பதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார் இதற்கு முன்பு எந்தவொரு அரசும் இந்த துறைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அளித்ததில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

மாரடைப்பால் அவர் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர் மறைந்த ஆறுமுகன் தொண்டமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிறுவனரும் மறைந்த முன்னாள் அமைச்சருமான சௌமிய மூர்த்தி தொண்டமானின் பேரன் ஆவார் இந்திய வம்சாவளியை சேர்ந்த மலையக தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டு வந்தவர் அவரது மறைவுக்கு திமுக தலைவா் திரு

க ஸ்டாலின் உட்பட பல தலைவா்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

தங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக இத்திட்டத்தில் கடலூர் மாவட்ட பயனாளிகள் தெரிவித்தனர்

இந்த ஆண்டு நவம்பரில் நடைபெற உள்ள அமெரிக்க அதிபர் தோதலில் டுவிட்டர் நிறுவனம் தலையீடு செய்வதாக அந்நாட்டின் அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார்